இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாகவே தொடர்ந்து செயல்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க சுதந்திர தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார்

தமிழகம் முழுவதும் இன்று முழுஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது

நெறிமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஐசிஎம்ஆர் தெளிவுபடுத்தியுள்ளது நாடுமுழுவதும் குருபூர்ணிமா கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் குருமார்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இந்நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும் குருமார்களுக்கு மரியாதை தெரிவிக்கும் விதமாக இந்த சிறப்பு நாள் கொண்டாடப்படுவதாக அவர் கூறியுள்ளார் மக்களை வழிநடத்தும் குருமார்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துகளை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்ததற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் பிரதமரின் ட்விட்டர் செய்திக்கு பதிலளித்துள்ள அவர் அமெரிக்கா இந்தியாவை விரும்புவதாகவும் நண்பர் என்ற முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக பிரதமர் பதிவிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் அமெரிக்க மக்களுக்கும் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்பிற்கும் சுதந்திர தின வாழத்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் உலகின் மிகப் பெரிய ஜனநாயக நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் சுதந்திரக் காற்றை சுவாசிப்பதாகவும் மக்களின் உழைப்பை கொண்டாடுவதாகவும் கூறியுள்ளார்

டொனாவ்டு ட்ரம்ப் கூறியுள்ளார்

நோய்த் தொற்று பரவும் வரை அமெரிக்காவில் எந்த பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நோய்த் தொற்று பரவாமல் இருப்பதற்கான முகக்கவசங்கள் மருத்துவ உபகரணங்கள் போன்றவற்றை அமெரிக்கா தயாரித்து வருவதாகவும் சீனாவிலிருந்து இதற்கான இறக்குமதிகளை தடை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் உள்ள அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கு அபராது பாடுபடுவதாகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை காப்பாற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதுதொடர்பாக பணியாற்றி வரும் அனைத்து தரப்பினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார்

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் இன்று அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் பங்க் களும் மூடப்பட்டுள்ளன நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இம்மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தளர்வில்லா முழுஊரடங்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார்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 தமிழக அரசு அறிவித்துள்ள முழுஊரடங்கு இன்று நள்ளிரவு முடிவுக்கு வரும் நிலையில் சென்னைப் பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை முதல் தளர்வுகள் நடைமுறைக்கு வருகிறது

இதுவரை இ பாஸ் மற்றம் இதர அனுமதி பாஸ்கள் பெறாதவர்கள் உரிய நடைமுறைகளின் விண்ணப்பம் செய்து அதனை பெற்றுக் கொள்ளுமாறும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது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

நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்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 வேளாண் விளைபொருட்களின் தரத்தை சர்வதேச அளவிற்கு உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் வகையிலான சாகுபடி முறைகள் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார் விளைநிலத்தில் சாகுபடி செய்யப்படும் விளைபொருட்கள் சந்தைக்கு குறித்த நேரத்தில் கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து வசதிகளை எளிமைப்படுத்த மேற்சொள்ள வேண்டிய நடவடிக்கைகளையும் அவர் தனது உரையில் எடுத்துரைத்தார் இதற்காக வேளாண் துறை கூட்டுறவு துறைகள் இணைந்து கிஷான் ரத் என்ற செயலியை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளதை அவர் நினைவுகூர்ந்தார் விவசாயத்திற்கு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ரசாயன கலப்பு இல்லாத உரங்களை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மை முறையை பரவலாக்க வேண்டும் என்றும் இதற்காக இந்திய வேளாண் அறிவியல் ஆராய்ச்சிக் குழுமம் நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் இத்தகைய வேளாண் முறையை செயல்படுத்தலாம் என்பது குறித்த வரைபடத்தை தயாரித்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் வேளாண் மற்றும் அது சார்ந்த தொழில்களில் புதிய கண்டுபிடிப்புகளையும் தொழில்நுட்ப பயன்பாட்டையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஸ்டார்ட் அப் தொழில்முனைவோரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தக் கூட்டத்தில் மத்திய வேளாண்துறை ஊரக மேம்பாடு பஞ்சாயத் ராஜ் துறைகளின் அமைச்சர்களும் இணையமைச்சர்களும் கலந்து கொண்டனர்

இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அஹமதாபாத் நகராட்சியின் புதிய முயற்சியை மத்திய ககாதாரத்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் எடுத்துரைத்துள்ளது நடமாடும் மருத்துவ சேவையை அறிமுகப்படுத்தி கோவிட் அல்லாத சுகாதார சேவைகளை பொதுமக்களின் வீடுகளுக்கே சுசென்று வழங்கி வருவதாகவும் இதுபோன்ற முயற்சிகளில் மற்ற மாநிலங்களும் ஈடுபடலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய்த் தொற்று அச்சத்தால் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் உள்ள நீரழிவு ரத்த அழுத்தம் இதயம் தொடர்பான பிரச்சினைகளால் அவதிப்படுவோருக்கு இத்தகைய மருத்துவ சிகிச்சையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது